நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநிலங்கள் வாங்கத் தகுந்த கடன் மீதான உச்ச வரம்பு உயர்த்தப் படுவதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வருவாய் ஆதாரங்கள் கிடைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சில தளர்வுகளோடு பொது முடக்கத்தை அமல்படுத்துவது குறித்து நாளை அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார் இதன்படி டிஜிட்டல் முறையிலான ஆன்லைன் கல்வியை ஊக்குவிக்க பிரதமரின் இ வித்யா திட்டம் உடனடியாக தொடக்கப்படும்

மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்க மனோதர்ப்பண் என்ற பெயரில் புதிய திட்டம் தொடக்கப்படும் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது

ஆயினும் மாவட்டங்களுக்கு இடையிலான பயணங்களுக்கு அதிகாரிகளிடம் பாஸ் பெறுதல் கட்டாயமாகும்

சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கு போக்குவரத்து இராது என்றும் மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மத்திய நிதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் புதிய அம்சங்கள் எதுவும் இல்லாத தனியார்மய முயற்சி என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரியில் உள்ள இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது நல்லதல்ல என்றும் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்தார்

ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தர பிரதேசம் வழியாக பீகாரில் உள்ள பூர்ணியா வரை செல்லும் இந்த சிறப்பு ரயிலை புதுச்சேரி ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கொடி அசைத்து அனுப்பி வைத்தார் முன்னதாக இந்த ரயிலில் செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து இவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது

இப்புயலால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்றாலும் வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப் படுவதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாநிலங்கள் வாங்கத் தகுந்த கடன் மீதான உச்ச வரம்பு உயர்த்தப் படுவதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வருவாய் ஆதாரங்கள் கிடைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் சில தளர்வுகளோடு பொது முடக்கத்தை அமல்படுத்துவது குறித்து நாளை அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்